சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார்

பிரச்சார கட்டுப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு இன்று மாலைக்குள் தெரவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது

நேபாளத்தில் நடைபெற்று வரும் ஐந்தாவது தெற்காசியகால்பந்து சம்மேளன மகளிர் சாம்பியன் போட்டி அரையிறுதியில்இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் முதலாவது லோக்பால் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பினாக்கி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று பிறப்பித்துள்ளார் உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மீதான ஊழல் குற்றக்காட்டுகளை விசாரிக்கும் வோக்பால் அமைப்பிற்கு நீதித்துறையைச் சார்ந்த நான்கு உறுப்பினர்களையும் நீதித்துறை சாராத நான்கு உறுப்பினர்களையும் குடியரக தலைவர் நியமித்துள்ளார் முன்னாள் தலைமை நீதிபதிகள் திவீப் போசாலே திரு பிரதீப் குமார் மொகந்தி திருமதி அபிலாச மற்றும் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அஜய்குமார் திரிபாதி ஆகியோர் நீதித்துறை குமாரி உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்ளாள் ஐ பி எஸ் அதிகாரி திருமதி அர்சணா ராமசுந்தரம் மகாராஷ்டிரா முன்னாள் தலைமை செயவாளர் திரு தினேஷ் குமார் ஜெயின் முன்னாள் ஐ ஆர் எஸ் அதிகாரி திரு மகேந்தர்சிங் முன்னாள் ஐ ஏ எஸ் அதிகாரி திரு இந்திரஜித் பிரசாத் கவுதம் ஆகியோர் நீதித்துறையைச் சாராத உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

அதன் பின்பு தேசிய மனித உரிமை ஆணை உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் கோவா மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் அரசு இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிக்க இருக்கிறது

கோவா முதலமைச்சராக பதவி வகித்த திரு மனோகர் பாரிக்கர் காலமானதை அடுத்து நேற்று முன்தினம் இரவில் திரு பிரமோத் சாவந்த் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்

நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் நடவடிக்கைகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் தேசிய தலைவர் திரு அமீத் ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்வி திரு நிதின்கட்கரி உட்பட முக்கிய தலைவர்கள் கலந்துகொண்டனர் கூட்டத்தில் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது

கட்சியில் அந்த மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளராக உள்ள திரு அளில் ஜெயின் இதை தெரிவித்தாா் இதற்கிடையே தில்லியில் ஆம் ஆத்மியுடன் கூட்டனி சேர காங்கிரஸ் கட்சி மறுத்து விட்டதாக ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளரும் தில்லி முதல்வருமான திரு அரவிந்த் கஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் ஐம்மு கஷ்மீரில் காங்கிரசுடன் கூட்டணி சேரப்போதில்லை என்று பிடிபி கட்சி தலைவர் திருமதி மெஹ்பூபா முப்தி தெரிவித்துள்ளார் ஜம்முவில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய அவர் மாநிலத்திலுள்ள தொகுதிகளிலும் தமது கட்சி போட்டியிடும் என்று தெரிவித்தார்

இந்நிலையில் உபியில் கூட்டணி அமைத்துள்ள சமாஜ்வாதி மற்றம் பகுஜன் சமாஜ் கட்சிகள் மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி போட்டியிடும் என்று அறிவித்துள்ளன

தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது சமூக ஊடகங்கள் இணையதளம் மற்றும் தொலை தொடர்பு நிறுவனங்கள் தேர்தல் பிரச்சார கட்டுப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு இன்று மாலைக்குள் தெரவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தியது மக்களவை தேர்தலின்போது சமூக ஊடகங்களில் விதிகளை மீறி பதிவுகளை வெளியிடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா கேட்டுக்கொண்டார் தேர்தல் விளம்பர செலவுகள் உள்ளிட்ட விஷயங்களில் வெளிப்படை தன்மயை கடைபிடிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பேஸ் புக் வாட்ஸ் அப் டுவிட்டர் கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர்

காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு வேட்பாளர்களை நேற்று இறுதி செய்து அறிவித்தது

கஜகஸ்தான் அதிபர் திரு நூர் சுல்தான் நாசர் பயேவ் தனது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார்

தொலைக்காட்சியில் நேற்றிரவு இதை அறிவித்த திரு நூர் குல்தான் அதிபர் பதவியை அந்நாட்டு நாடாளுமன்ற சுபாநாயகர் திரு காசிம் ஜோமார்ட் ஏற்றுக்கொள்வார் என்றும் தெரிவித்தாா் அடுக்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு நூர் சுல்தாள் ராஜிநாமா செய்திருக்கிறார்

ஹோலி பண்டிகையை யொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காவலாளிகளிடம் உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பிஜேபி செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் திரு அனில் பாலுனி தெரிவித்துள்ளார் நானும் காவலாளி தான் என்ற பிரதமரின் பிரச்சாரத்தில் இதுவும் ஒரு பகுதி என்று அவர் தெரிவித்தாா் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு நாளை காலையில் தில்வி மெட்ரோ ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது

கர்நாடகாவில் கட்டப்பட்டு வரும் அடுக்கு மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர்

துணை ஆணையர் திரு தீபச் சோழன் தலைமையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தீயணைப்புத்துறை தலைவர் திரு ரவிகாந்தே கவுடா தலைமையில் தீயணைப்பு படையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவை தேர்தலை பொட்டி வடகிழக்கு பிராந்தியத்தில் கணக்கில் வராத பண நாடமாட்டத்தை கண்காணிக்க வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அசாம் அருணாச்சவப் பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து மிசோரம் மற்றும் திரிபரா மாநிலங்களுக்கு வருமான வரி புலனாய்வு சிறப்பு படைகள் அனுப்பப்பட்டுள்ளன

நேபாள தலைநகர் காட்மண்டுவில் சமஸ்கிருதம் மொழி தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நேற்று தொடங்கியது

நேபாள நாட்டுக்கான இந்திய தூதர் திரு மன்ஜீவ் சிங் பூரி கூறுகையில் இரு நாடுகளின் வளர்ச்சியிலும் சமஸ்கிருதம் முக்கிய பங்கு வகித்துள்ளது என்றார்

புர்னியா மக்களவை தொகுதியில் ஐக்கிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சந்தோஷ்குமார் மீண்டும் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார்

மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் குமார் கூறுகையில் தட்சிண கன்னடா மாண்டியா மைசூரு மற்றும் பெங்களுரு தெற்கு மக்களவை தொகுதிகளில் வேட்பு மனுக்கள் தாக்கலாகியுள்ளதாக தெரிவித்தார்

ராணுவ நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் பிரச்சாரத்தில் எதுவும் பேச கூடாது என்று அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கற்றறிக்கையில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேபாளத்தில் நடைபெற்று வரும் ஐந்தாவது தெற்காசிய கால்பந்து சம்மேளன மகளிர் சாம்பியன் போட்டிகளின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

காலையில் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் நேபாளமும் இலங்கையும் மோதுகின்றன இறுதி போட்டி வரும் வெள்ளியன்று நடைபெறவுள்ளது